உதயகுமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் எழுத்துத் தேர்வில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவுக்கு தாம் மேற்கொண்ட பயணம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தமது பயணத்தின்போது பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து உலக நடப்புகள் குறித்தும் அரசியல் பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் விவாதித்தாகவும் இந்தியாவிற்கு இது அதிக பயன் தருவதுடன் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறுவதற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார் ஐநா சபையில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து தாம் பேசிய கருத்துக்கள் உலகில் அமைதியையும் செழிப்பையும் ஒற்றுமையையும் கொண்டு வருவதற்கு இந்தியா தொடர்ந்து முயற்சி எடுக்கும் என்பதை எடுத்துக்காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நேற்று ஐ நா சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உலகம் முழுவதிலும் தொழில்நுட்பங்கள் பெரும் மாற்றத்தைக் கண்டுவரும் நிலையில் அமைதியையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பதற்கு ஐ நா எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நேற்று இரவு புதுதில்லி புறப்பட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது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 மேலும் பிரதமரின் உரையை தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் அகில இந்திய வானொலியின் யூ ட்யூப் அலைவரிசைகளிலும் கேட்கலாம் பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்ப உள்ளது பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கும் மறுஒலிபரப்பு செய்யப்படும்

இதற்கான அறிவிக்கை நேற்று வெளியிடப்பட்டது

கர்நாடக சுட்டப்பேரவையிலிருந்து பதவிநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை ஒத்தி வைத்திருந்தது

அரசுப் பள்ளிகளில் படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் தனியாக இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என ஏன் விதிகள் வகுக்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் வேல்முருகன் அடங்கிய அமர்வு பள்ளிப்படிப்புக்கு தனியார் பள்ளிகளுக்கு செல்பவர்கள் மருத்துவ படிப்புகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளை நாடுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார்

தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் எழுத்துத் தேர்வில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழுக்கும் தமிழ் மாநிலத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் முதல்நிலை தேர்வு பாடத்திட்டத்தில் இரண்டு அலகுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்குறள் தமிழ் சமுதாயத்தின் வரலாறு சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு சமூக நீதி சுய மரியாதை இயக்கம் சமூக நல்லிணக்கம் தொடர்பான விநாக்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு ஆங்கிலம் தமிழ் மொழி பெயர்ப்பு கட்டுரை போன்றவை முதன்மை எழுத்துத்தேர்வில் இடம் பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் அனைத்துத் துறைகளும் மூலதன செலவினம் குறித்த அறிக்கையை நிதியமைச்சகத்திற்கு அனுப்பிவைக்குமாறு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சக செயலர்களையும் நிதி ஆலோசகர்களையும் சந்திதது இது தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தயாரிக்கப்படும் அறிக்கையை அடுத்த ஒராண்டுக்கு அனுப்பி வைக்குமாறும் செலவினங்கள் குறித்த மதிப்பீடுகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசுத் துறைகளுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான கட்டண பாக்கி வைக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை உறுதி செய்யுமாறு அவர் வலியுறுத்தினார் அரசின் மூலதன செலவினம் திருப்திகரமாக உள்ளதாக கூறிய அவர் பல்வேறு அமைச்சகங்களின் கீழ் இயங்கும் பொதுத் துறை நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நாங்குநேரி தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் திரு ரூத் மனோகரன் போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது வரும் திங்கட்கிழமையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைவதை ஒட்டி வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர்

பண்டிகை காலங்களை ஒட்டி பயணிகளுக்கு வசதியாக சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது

வளர் இளம் பெண்களுக்கு விழிப்புணர்வு கல்வி மற்றும் தொழிற் பயிற்சிகள் கர்ப்ப கால பராமரிப்பு குழந்தை வளர்த்தல் உடல்நலம் பேனுதல் ஊட்டச்சத்து குறைபாடுகளை நீக்குவது போன்றவற்றில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக விளங்குவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார் நாகப்பட்டிணத்தில் நேற்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதற்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் கர்ப்பணி தாய்மார்களின் எண்ணிக்கை பதிவு செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாரம்பரிய முறையில் அவர்களுக்கு சிறப்பு செய்வதுடன் அவர்களது உடல்நலத்தை பராமரிப்பதில் அரசும் சமுதாயமும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அலுவலர்கள் அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்கான பயிற்சிகளை வழங்குவதில் அரசு அக்கறை செலுத்தி வருவதாகவும் பருவமழை காலத்தின்போது பேரிடர் ஏற்படக்கூடிய பகுதிகளை உன்னிப்பாக கண்காணித்து அதனை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இழப்புகள் குறித்த மதிப்பீடுகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இருவரிச் செய்திகள் ஆப்கானிஸ்தானில் அதிபர் தேர்தல் பலத்த பாதுகாப்புக்கு இடையே இன்று நடைபெறுகிறது

இந்திய சீன எல்லையில் அமைதி நிலவுவதாகவும் சர்ச்சைகள் ஏதுமில்லை என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு கூறியுள்ளார்

வேலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தை இல்லை என்ற நிலையை அங்கன்வாடி பணியாளர்கள் உருவாக்க வேண்டுமென்று அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சண்முக சுந்தரம் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து தொடர்பான தேச ஒற்றுமைப் பிரச்சாரம் பெரம்பலூரில் நேற்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தூத்துக்குடி தலைமை அஞ்சலகத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கான தனி நபர் அடையாளத்திற்கான புகைப்படம் எடுக்கும் பணி தொடங்கியது தமிழ்வழியில் படித்தவர்களுக்கான இட ஒதுக்கீடு சலுகையைப் பெறுவதற்கு அதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

டானியா பாட்டியா விக்கெட் கீப்பராக இருப்பார் தோகாவில் நடைபெற்று வரும் உலக அத்தவடிக் சேம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவின் எம் பி ஜபீர் தடை தாண்டும் போட்டியின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார்